இனி விரிவான செய்திகள் நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டுவர பிஜேபி யால் மட்டுமே முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற பிஜேபி தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியளிக்கும் வகையில் இருந்ததாகவும் எனவே பிஜேபி மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஒரு காலத்தில் இரண்டு பிஜேபி உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர் என்றும் தற்போது அசாத்திய வளர்ச்சி பெற்று தேசிய மாநாட்டை நடத்தும் அளவுக்கு வளர்ந்துள்ளது பெருமையளிப்பதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் காட்டிய வழியில் கட்சியை வழிநடத்தி செல்ல மறைந்த வேண்டும் என்றும் பிஜேபி நடத்தும் முதல் தேசிய மாநாட்டில் அவர் இல்லாதது தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார் இம்மாநாட்டில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நீர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசை அகற்றுவதற்கு தரம் தாழ்ந்த அரசியலை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார் கடந்த ஐந்தாண்டுகளில் பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதல் எதுவும் இந்திய மண்ணில் நடைபெற பிஜேபி அரசு அனுமதிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பிரதமர் மோடி தலைமையில் அனைத்துத்துறைகளிலும் சீர்திருத்தங்களை கொண்டுவந்து நாட்டை முன்னேற்றப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பிஜேபி க்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் மக்களவைத் தேர்தலில் உத்திரபிரதேசத்தில் இணைந்து போட்டியிடப் போவதாக சமாஜ்வாதிக் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அறிவித்துள்ளன லக்னோவில் சமாஜ்வாதிக் கட்சித் தலைவா் திரு அகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர்

கொடநாடு கொள்ளை சம்பவம் தொடர்பாக தம்மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் சும்பந்தப்பட்டவா்கள் மீது சுட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் அஇஅதிமுக தலைமையகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நீர்வாகிகளுடன் அவர் முக்கிய ஆலோசனை நடத்தினா் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தில்லியில் வெளியிடப்பட்ட இது தொடர்பான வீடியோவில் தமக்கு எதிராக குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களில் துளியும் உண்மையில்லை என்றார் இத்தகவலை வெளியிட்டவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகக் அவர் கூறினார்

அவா்கள் இதுவரை தம்மைப் பற்றி எதுவும் சொல்லாமல் திடீரென இப்போது குற்றச்சாட்டு முன்வைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றார் இந்த வீடியோ வுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்ச் ஜெயலவிதா கட்சி நிர்வாகிகளிடமிருந்து ஆவணங்களைப் பெற்று கொடநாடு எஸ்டேட்டில் வைத்திருப்பதாக வீடியோவில் வெளியான பதிவும் உண்மைக்கு புறம்பானது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சா் தமது அரசு கொண்டு வரும் அனைத்து வளா்ச்சித் திட்டங்களுக்கும் எதிராக திமுக நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெற முயல்வதாக குற்றம்சாட்டினார்

தேசிய இளைஞர் தினமாகவும் கடைபிடிக்கப்படும் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் தேசுப்பிதா காந்தியடிகள் கூறியபடி இயற்கை வளங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்றார் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பாலித்தீன் பயன்பாட்டை முற்றிலுமாக கைவிட மக்கள் ஒத்துழைப்புத்தர வேண்டும் என்றும் ஆளுநர் கூறினார்

ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டங்களில் தேவையான வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காளைகளை பரிசோதித்து அனுமதி வழங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட இணை இயக்குனர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கால்நடைகளுக்கு முதலுதவி ஆப்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவை ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார் பிளாஸ்டிக் பொருட்கள் தடைக்கு மக்கள் வரவேற்பு அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார்

புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ரப்பர் டயர் உள்ளிட்ட பொருட்களை எரித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்னையில் ஆட்டோ மூலம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் பண்டிகையின்போது கண்காணிப்புக்குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் திரு கருப்பண்ணன் தெரிவித்தார் தமிழகத்தில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார்

கஜா புயல் பாதிப்பின்போது இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்த மின்வாரிய ஊழியர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

யூ கே ஜி ஆங்கில வகுப்பில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக முன்னோடித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் இன்று ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும்

அகில இந்திய வானொலியை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டுவரும் திட்டப்பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் கூடுதல் தலைமை இயக்குனர்கள் திரு உபாத்யாயே திரு தியாகராஜன் திரு ராமச்சந்திரன் சென்னை அகில இந்திய வானொலி துணை தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிச்சாமி நிகழ்ச்சிப்பிரிவு தலைவர் திரு சக்கரவர்த்தி மற்றும் ஊழியர்கள் கலந்துகொண்டனர்

மாவட்டச் செய்திகள் தனியாா் நிறுவனங்களுக்கு சவால்விடும் வகையில் அதிவேக இணையதள சேவையை பி எஸ் என் எல் வழங்கி வருவதாக அதன் முதன்மை பொது மேலாளர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக

புவனேஸ்குமா் மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினா்